வாக்குப்பதிவு நாளை நடைபெறம்

அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறது தளிநபர் வீட்டு வசதி வாகனம் மற்றும் குறு சிறு நடுத்தர தொழில்கள் கடன்களுக்கு மாறி அமையும் வட்டி வீதங்களை இந்திய ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கிப்போட்டியில் இன்று ஸ்பெயின் நியூசிலாந்தையும் அர்ஜெண்டினா பிரான்சையும் எதிர்த்து விளையாடுகின்றன இனி விரிவான செய்திகள் தெலங்கானா ராஜஸ்தான் சட்டப்பேரவைத் தேர்தல்களின் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவுக்கு வந்தது இந்த மாநிலங்களில் தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது இந்த மாநிலங்களில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தனர்

ராஜஸ்தானில் பிரதமர் திரு நரேந்திரமோடி சுமேர்பூர் மற்றும் டாஸா ஆகிய இடங்களிலும் பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித் ஷா ஆஜ்மீரிலும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்

நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள சன்ஸத்பவன் புல்வெளியில் உள்ள பாபாசாகேப் சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த மலர் அஞ்சலி செலுத்துகிறார் இந்திய அரசியல் சுட்டத்தின் தந்தை டாக்டர் அம்பேத்கரின் நினைவுக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றம் பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்துகின்றனர் மத்திய சமூக நீதி அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் தாவர்சந்த் கெலாட் இந்த துறையின் இணையமைச்சரகள் திரு ராம்தாஸ் அதவாலே திரு கிருஷன்பால் குர்ஜால் திரு விஜய் சாம்ப்லா ஆகியோரும் அம்பேத்கருக்கு அஞ்சலி செலுத்துகின்றனர் இதுதொடர்பாக அம்பேத்கர் நிறுவனம் நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்துள்ளது அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு மும்பையில் சைத்தியா பூமி என்ற இடத்தில் மதச்சார்பின்மை பற்றிய ஓவியங்கள் கொண்ட பிறந்தநாள் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்ளிட்டு மும்பையில் உள்ள சைத்தியாபூமிக்கு நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து அஞ்சலி செலுத்துகின்றனர் உத்தரப் பிரதேசத்தில் பசுவதை கால்நடை தொடர்பாள சட்டவிரோத வர்த்தகம் சட்டவிரோத கால்நடை தொட்டிகள் ஆகியவற்றுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரப் பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் புலந்த் சாகரில் பசுவதை தொடர்பாக ஏற்பட்ட வன்முறைகளில் இரண்டு பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் இந்த உத்தரவை அவர் பிறப்பித்துள்ளார்

இதில் தொய்வு ஏற்பட்டால் மாவட்ட மாஜிஸ்திரேட்டுகளும் காவல்துறை கண்காணிப்பாளர்களும் பொறுப்பாக்கப்படுவார்கள் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனிடையே புலந்த் சாகர் வன்முறையில் கொல்லப்பட்ட காவல்துறை ஆய்வாளர் சுபோத் குமார் சிங் குடும்பத்தினரை முதலமைச்சர் இன்று சந்திக்கிறார் இந்த சும்பவம் தொடர்பாக புலன் விசாரணை மேற்கொண்ட உளவுப் பிரிவு ஏடிஜி திரு எஸ் பிரி ஷிரோட்கர் தனது அறிக்கையை இன்று அரசிடம் சமர்ப்பிக்கவுள்ளார் சிறப்பு புலனாய்வு குழுவினரும் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இந்தியா அடுத்த பத்தாண்டுகளில் உயர் வளர்ச்சி வீதமான ஏழு முதல் எட்டு சதவீத வளர்ச்சியை தொடர்ந்து பராமரிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார் நியூயார்க்கில் இந்திய தலைமை துதரகத்தில் நேற்று இரவு நடைபெற்ற கம்பெனி கலைப்பு மற்றும் திவால் சட்ட மாநாட்டில் காணொலி மூலம் அவர் பங்கேற்று பேசினார் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள கம்பெனி கலைப்பு திவால் சட்டம் போன்ற முன்னோடி சீர்திருத்தங்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு கவர்ச்சியான ஏற்புடைய சூழ்நிலையை உருவாக்கி இருப்பதாக தெரிவித்தார் இந்த மாநாட்டில் நிதியமைச்சக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு சஞ்சீவ் கன்யால் கம்பெனி கலைப்பு திவால் குறித்த இந்திய வாரியத்தின் தலைவர் திரு எம் எஸ் சாஹு அமெரிக்காவில் உள்ள இந்திய தலைமைத் தூதர் திரு சந்தீப் சன்வர்த்தி தொழிலியல் அழிஞர்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் கொள்கை அறிஞர்கள் பங்கேற்றனர்

நிலக்கரி ஊழல் வழக்கில் நிலக்கரித்துறை முன்னாள் செயலாளர் எச் சி குப்தா மற்றும் எஸ் குரோஃபா கே சி சாம்ரியா ஆகிய இரண்டு அதிகாரிகளுக்கு மூன்றாண்டுகால சிறைத்தண்டனையை தில்லி நீதிமன்றம் விதித்தது தண்டனைக்காலம் நான்காண்டுகளுக்கு குறைவாக இருப்பதால் பின்னர் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது

விகாஸ் மெட்டல் மற்றும் பவர் நிறுவளத்தின் நிர்வாக இயக்குநர் விகாஸ் பட்னி மற்றும் அதன் அதிகாரி ஆனந்த் மாலிக் ஆகியோருக்கு நான்காண்டு கால சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டது மேலும் இந்த நிறுவனத்துக்கு நீதிமன்றம் ஒரு லட்சம் ரூபாய் அபராதத்தை விதித்தது இந்தியாவும் பெருவும் கங்கவரி தொடர்பாக பரஸ்பர உதவி மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன இதளையடுத்து இரு நாடுகளின் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு இடையே தகவல் மற்றும் உளவு அடிப்படை தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் சட்ட அமைப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் சுங்க வரிகளை சிறப்பாக அமவ்படுத்துவது கங்கம் தொடர்பான குற்றங்களை தவிர்ப்பது மற்றும் புலனாய்வு செய்வது ஆகியவற்றுக்கும் இந்த ஒப்பந்தம் உதவியாக அமையும் தில்லியில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தெரிவிக்கும் மத்திய நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு இருதரப்புக்கும் இடையே வர்த்தகம் நடைபெறும் பொருட்கள் சார்பான அனுமதிகளை விரைவுப்படுத்த உதவும் என தெரிவித்துள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி தனது அனைத்து முக்கிய கொள்கை வீதங்களை எவ்வித மாற்றமின்றி தொடர்வதாக அறிவித்தது

ஆர்பிஐ கவர்னர் திரு உர்ஜித் பட்டேல் தலைமையிலான ஆறு உறுப்பினர் பணக்கொள்கைக்குழு இந்த வீதங்களை அப்படியே தொடர்வதற்கு முடிவு செய்தது தனிநபர் வீட்டு வசதி வாகனம் மற்றும் குறு சிறு நடுத்தர தொழில்கள் கடன்களுக்கு மாறி அமையும் வட்டி வீதங்களை இந்திய ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது நிறுவனங்களின் சேவை தொடர்பான டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கான ஒம்புட்ஸ்மான் திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது தனது கட்டுப்பாட்டு வரம்புக்குள் வரும் நிறுவனங்களுக்கு இது பொருந்தும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது

நாட்டில் நிதி பரிவர்த்தனைகள் டிஜிட்டல் வழியாக நடைபெறுவது அதிகரித்துள்ள நிலையில் மக்கள் நம்பிக்கையை பெறும் வகையில் இதற்காள அர்ப்பணிக்கப்பட்ட இலவச விரரவாள குறைதீர்ப்பு அமைப்பு அவசியம் என்று அந்த அறிக்கை கூறுகிறது வாடிக்கைபாளர் பாதுகாப்பு முயற்சியின் மற்றொரு அம்சமாக அனுமதிக்கப்படாத மின்னனு பரிவர்த்தனைகள் சும்பந்தமாக வாடிக்கையாளர்களின் பொறுப்புகளை வரைமுறைப்படுத்தும் உத்தரவுகளையும் ரிசர்வ் வங்கி பிறப்பித்துள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியின் வளர்ச்சி மற்றும் பணவீக்கம் தொடர்பான மதிப்பீட்டை மத்திய அரசு வரவேற்றுள்ளது மத்திய பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளர் திரு சுபாஷ் சந்திரா கார்க் இதைத் தெரிவித்தார் ரிசர்வ் வங்கியின் பண கொள்கைக்குழுவின் மதிப்பீடும் மத்திய அரசின் பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி மதிப்பீடும் ஒரே மாதிரியாக உள்ளது என்று அவர் கூறினார் கொள்கை வீதங்களை அப்படியே தொடர்வதற்கு பணக்கொள்கைக் குழு எடுத்துள்ள முடிவை அரசு கவனித்திருப்பதாகவும் இதில் சில மாற்றங்கள் அவசியப்படலாம் என்றும் கூறினார் ஐக்கிய அரபு எமிரகம் சவுதி கூட்டுப்பாதுகாப்பு குழுக் கூட்டத்தில் துணைப் பிரதமரும் உள்துறை அமைச்சருமான லெப்டினன்ட் ஜென்ரல் ஷேக் சாயிஃப் பின் ஜாயீத் அல் நஹ்யான் தலைமையிவான ஐக்கிய அரபு எமிரக குழு பங்கேற்றுள்ளது இந்த கூட்டத்திற்கு சவுதி உள்துறை அமைச்சர் திரு அப்துல் அஜிஸ் பின் சவுத் பின் நாயிஃப் தலைமையேற்றுள்ளார் இரு அமைச்சகங்களுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது வளைகுடா மண்டலத்தின் சமீபத்திய நிகழ்வுகள் ஆகியவை குறித்து இருதரப்பினரும் விவாதித்தனர் எமிரக செய்தி முகமை இதனைத் தெரிவிக்கிறது பாதுகாப்பு காவல் துறைகள் மண்டலத்தின் ஸ்திரத்தன்மை தலைவர்களின் தொலைநோக்கு மக்களின் எதிர்பார்ப்புகள் ஆகியன குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் இந்த முகமை கூறுகிறது புவனேஷ்வரில் நடைபெறும் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டிகளில் இன்று நடைபெறவுள்ள ஏ குழுப் போட்டிகளில் ஸ்பெயின் நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது இந்தப்போட்டி மாலை ஐந்து மணிக்கு தொடங்கும் பின்னர் இரவு ஏழு மணிக்கு தொடங்கும் மற்றொரு போட்டியில் அர்ஜெண்டினா பிரான்ஸுடன் மோதுகிறது

இதனையடுத்து டி குழுவில் ஜெர்மனி அணி காலிறுதி போட்டிக்கு தகுதி பெறும் நிலையில் உள்ளது

இதனையடுத்து பாகிஸ்தான் மூன்றாவது இடத்தில் தொடருகிறது மலேசியா நான்காவது இடத்தில் உள்ளது